விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர்

பிரசாத் விஷ்னுவர்தன் இணை இறுதி போட்டிக்கு முன்னேறி உள்ளது இனி விரிவான செய்திகள் உலகெங்கிலும் ஸ்திர தன்மை அன்பு அமைதி ஆகியவை நிலவ இந்தியா பங்களாதேஷ் நாடுகள் விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பங்களாதேஷின் ஒரக்கண்டி என்ற இடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உலக நாடுகளுடன் இணைந்து தனித்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி பெறவே இரு நாடுகளும் விரும்புவதாக தெரிவித்தார்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறுஒலிபரப்பும் செய்யப்படும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பொது வாழ்வில் மாண்புகளை கடைபிடிக்க வேண்டும் என்று குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் அண்மை காலமாக ஒரு சில மாநிலங்களின் சட்டப்பேரவையில் நிகழும் சம்பவங்கள் தமக்கு வேதனை அளிப்பதாக கூறினார் சட்டமன்றங்கள் மற்றும் நாடாளுமன்றங்களில் அடிக்கடி ஏற்படும் இடையூறுகள் ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் இருந்து விலகுவதையே குறிக்கிறது என்று அவர் எச்சரித்தார் சுட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் மக்களின் எதிர்ப்பார்ப்புகளை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் என்றும் அவை செயல்பாடுகளின் நேரத்தை ஆக்கப்பூர்வமாகவும் பயனுள்ள வகையிலும் உபயோக்கிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பொது வாழ்வில் தூய்மை நாட்டு பற்று நல்ல பண்புகள் ஆகியவற்றை கடைபிடிப்பதில் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து திரு வெங்கையா நாயுடு எடுத்துரைத்தார் நாட்டின் தேவைகளுக்கு ஏற்ப இளம் தலைமுறையினர் தங்களது திறன்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர் ஆலோசனை கூறினார் தாய்மொழியின் முக்கியத்துவம் குறித்து குறிப்பிட்ட அவர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இயன்றவரை தாய்மொழியில் பேச முயற்சி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்

இந்த மாநிலங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறும் மத்திய அரசு அறிவுறத்தியுள்ளது நாடு முழுவதும் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை மூன்று புள்ளி எட்டு சதவீதமாக உள்ளது என்றும் அந்த செய்திக் குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது

கோவிட் தொற்று பரவலை கண்டறிவது பாதிக்கப்பட்ட நபர்களை தனிமைப்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஏதுவாக போதிய அளவு படுக்கை வசதி இருப்பதாகவும் தேவைப்பட்டால் இதன் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் தடுப்பூசி மருந்துகள் போதியளவு கையிறுப்பு உள்ளதாகவும் அவர் கூறினார் தில்லியில் ஹோலி பண்டிகையையொட்டி வாகனங்களில் செல்பவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அம்மாநில போக்குவரத்து காவல்துறையினர் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில காவல்துறை இணை ஆணையர் மீனு சௌதிரி நகரின் முக்கிய இடங்கள் மற்றும் சந்திப்புகளில் சாலை விதிகளை மீறவோரை கண்டறியும் வகையில் சிறப்பு சோதனை குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்

வாக்குப்பதிவு நடைமுறைகளில் வெளிப்படை தன்மையை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உள்ள மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்துகொள்ள உதவும் வி வி பேட் கருவியும் பயன்படுத்தப்பட்டது தேர்தல் சமூகமாகவும் நேர்மையாகவும் நடைபெறும் வகையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் பிரக்சாரம் முடிவடைய இன்னும் எட்டு நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களவை இடைத்தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் அம்மாவட்டத்தைச் சேர்ந்த சுட்டப்பேரவைத் தொகுதிகளில் அஇஅதிமுக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்து அக்கட்சியின் இனை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் வீடுகள் இல்லாத மீனவர்களுக்கு வீடுகள் கட்டித் தரப்படும் என்றும் மீனவர்களுக்கென தனி வங்கி அமைக்கப்படும் என்றும் கூறினார் விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றுக்கு பாவம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பின்னர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் விவசாயிகள் நலனுக்காள பல திட்டங்களை தமது கட்சி செய்து வருவதாக குறிப்பிட்டார் சென்னையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாம் போட்டியிடும் கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் தமது கட்சிக்கு வாக்களித்தால் தேர்தல் அறிக்கையில் கூறிய பல்வேறு அறிவிப்புகளும் நிறைவேற்றித் தரப்படும் என்றும் தெரிவித்தார் மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திருமதி ஸ்மிருதி இராவி கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் திருமதி வானதி புரீனிவாசன் உள்ளிட்ட கூட்டணிக் கட்சி வேட்பாளர்களுக்கு அதரவு திரட்டனார் பிஜேபி மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் அவர் கூறினார் தர்மபுரியில் பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயவாளர் திரு கே பாலகிருஷ்ணன் சனமயல் எரிவாயு பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தில்லியில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் போராடி வரும் நிலையில் தமிழகத்தில் தற்போதுள்ள அரசு அவர்கள் நலனில் அக்கறை காட்டவில்லை என்று குறைகூறினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் தமிழகத்தில் அமைதியான ஒற்றுமையாள ஜன்நாயக ஆட்சி அமைய திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்